நலிவடைந்த மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்காக பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

மருத்துவ சேவைகள் மக்களுக்கு எளிதாக கிடைப்பதை அரசு உறுதிசெய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு

காவிரி நதி நீர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் சென்னையில் இன்று முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது

இம்மாவட்டங்களில் எந்தெந்த பிரிவுகளில் வளர்ச்சி தேவை என்பதை கண்டறிந்து குறைகள் களையப்பட்டு சிறப்பான செயல்திறன் மாவட்டங்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றார் நலிவுற்ற இம்மாவட்டங்களில் ஒரு பிரிவிலாவது மாற்றம் கொண்டு வந்து விட்டால் பின்னர் பிற குறைகளையும் சரிசெய்வதற்கான உத்வேகம் கிட்டும் என்று கூறினார் சமூக நீதியே அரசின் குறிக்கோளாக இருப்பதால் உறுப்பினர்கள் இயக்க ரீதியில் பணிகளை செயல்படுத்துவதன் மூலம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றார் பொதுப்பங்களிப்பு என்பது எப்போதுமே பயன்தரும் என்பதால் அதிகாரிகள் மக்களுடன் இணைந்து வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதால் சிறந்த பலன்களை பெற முடியும் என்றும் எடுத்துரைத்தார் நலிவடைந்த இம்மாவட்டங்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றுவது மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரத்தை உயர்த்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் போட்டி மனப்பான்மையுடன் கூடிய கூட்டமைப்பே நாட்டின் நலனுக்கு உகந்தது என்றும் அவர் எடுத்துரைத்தார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அரசின் நலத்திட்ட பயன்கள் வரிசையில் நிற்கும் கடைசி மனிதனையும் சென்றடைவதை மக்கள் பிரதிநிதிகள் உறுதி கேட்டுக்கொண்டார் அனைவரின் எண்ணங்களும் மேம்பாட்டையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்றார் வளர்ச்சிக்காக நாம் என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மக்கள் பிரதிநிதிகள் தத்தம் அனுபவங்களையும் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்த கருத்துக்களையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கருதப்படுகிறது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளின் பிரதிநிதிகள் சிறப்பான ஆலோசனைகள் பெறவும் இது வழிவகை செய்கிறது

நரேந்திரமோடியும் பிரான்ஸ அதிபர் இமானுவேல் மேக்ரனும் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர்

அணுசக்தி பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இதில் அடங்கும் பின்னர் பிரான்ஸ் அதிபரும் பிரதமரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையே ராணுவ ஒத்துழைப்பு வலுவாக இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் இருநாடுகளுக்கு இடையேயான நட்புறவு உலகளாவிய அமைதிக்கானது பிரதமர் தெரிவித்தார் பிரான்ஸ் அதிபரை வரவேற்பதில் இந்தியா பெருமை கொள்வதாகவும் குறிப்பிட்டார் முன்னதாக குடியரசுத்தலைவர் மாளிகையில் பிரான்ஸ் அதிபருக்கு இன்று பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது

மேக்ரன் இந்தியாவும் பிரான்சும் நீண்ட கால நட்புறவுடன் சிறப்பான வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இருபெரும் ஜனநாயக நாடுகள் என்று எடுத்துரைத்தார் தொடர்ந்து ராஜ்காட்டில் மகாத்மாகாந்தியடிகளின் சமாதியில் அவர் அஅ்சலி செலுத்தினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

குடியரசுத்தலைவரின் இப்பயணத்தின்போது இரு நாடுகளிடையே நான்கு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இதனைத் தொடர்ந்து வரும் புதன்கிழமை மடக்காஸ்கர் செல்லும் அவர் அங்குள்ள உயர்மட்டத் தலைவர்களுடன் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவந்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார் அஸ்வினிகுமார் சௌபே மருத்துவ சேவைகள் மக்களுக்கு எளிதாக கிடைப்பதை அரசு உறுதி செய்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு

இதன் ஒரு பகுதியாக முழு சுகாதார வசதிக்கான ஆயூஷ்மான் பாரத் திட்டத்தை அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த திட்டம் வருமுன் காத்தல் மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்கு வகை செய்வதாக அவர் எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் உள்ள ஒன்றரை லட்சம் குடும்பங்கள் இந்த திட்டத்தின்கீழ் கொண்டு வரப்பட்டு விரிவான ஆரம்ப சுகாதாரம் தாய் சேய் நலம் தொற்றில்லா நோய்களுக்கான சிகிச்சைகள் போன்றவை வழங்குவது இதன் ஒருபகுதியாகும் என்றார்

ஏற்கெனவே போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க பெற்றோர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கை இலங்கை அதிபர் மைத்ரி பால சிறிசேனா இரண்டு நாள் அரசுமுறைப்பயணமாக இன்று இந்தியா வருகிறார் புதுதில்லியில் நாளை நடைபெறும் சர்வதேச சூரியசக்தி மாநாட்டில் பங்கேற்க உள்ள இலங்கை அதிபர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து விவாதிக்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் சென்னையில் இன்று ஆலோசனைக்கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் தலைமைச் செயல் திருமதி

புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்ப்பாசனத்துறை செயலர் திரு

சிங் தலைமையில் தமிழகம் கர்நாடகம் கேரளம் புதுச்சேரி மாநிலங்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது ஸ்டாலின் காவிரி பிரச்சனை குறித்து விவாதிக்க இதனிடையே சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சருக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் குடிநீர் தேவையையும் பாதுகாத்திடும் இதற்கான அவசியத்தை எடுத்துரைத்துள்ளார் புதுதில்லியில் அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் வெறும் கண் துடைப்பே என்றும் கூறியுள்ள திரு ஸ்டாலின் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு முன்வராதது உச்சநீதிமன்றத் தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் மத்திய அரசை விரைந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தேவையான அழுத்தம் கொடுப்பது அவசியமாகிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார் செங்கோட்டையன் தமிழக அரசு அடித்தட்டு மக்கள் நலன்கருதி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு நிதி நெருக்கடியில் இருந்தாலும் கூட பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

சைலேந்திர பாபு சென்னைக் கோட்டத்திலுள்ள ரயில்வே காவல் நிலையங்களிலும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று ரயில்வே கூடுதல் காவல் தலைமை இயக்குநர் திரு சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார்

மேலும் ரயில் நிலையத்திலுள்ள உணவக துப்புரவு பணியாளர்கள் ஆட்டோ ஒட்டுநர்களுக்கும் இதுதொடர்பான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் முன்னதாக காட்பாடி ரயில் நிலையத்தில் குழந்தை பாதுகாப்பு தொண்டு நிறுவனத்தை அவர் தொடங்கி வைத்தார்

தஞ்சை திருமலைசமுத்திரம் சாஸ்த்ரா பல்கலைகழகத்தில் அறிவுசார் தலைமை பண்பு மண்டலத்தின் சார்பில் சிறப்புரையாற்றிய அவர் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்தியர்கள் தண்டனைச் சட்டம் சாட்சிகள் வரையறை குற்றவியல் நடைமுறை ஆகியவற்றில் தெளிந்த பார்வை உடையவர்களாக இருந்தார்கள் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டவியல் துறையின் வருகை பேராசிரியர் திரு வைத்திய சுப்ரமணியன் நீதிமன்றம் வழக்கறிஞர்களோடு பொதுமக்களும் நீதிகிடைக்க உதவ வேண்டும் என்றார்